நரேந்திரமோடிகலந்துகொள்கிறார்

ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ஐ பிஎல் போட்டியில் அபுதாபியில் நேற்றநடைபெற்றஆட்டத்தில் மும்பை அணிஐந்துவிக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுர் அணியைவீழ்த்தியது

கெவாடியாவில் உள்ளபட்டேலின் திருவுருவச் சிலைக்குஅவர் மலரஞ்சலிசெலுத்துகிறார் அவர் இந்திய ஒரு மைப்பாடு உறுதி மொழியைசெய்துவைப்பார்

கெவாடியாவில் நதியில் செல்லக் கூடிய விமானவசதியையும் அவர் தொடங்கிவைக்கிறார் இந்தப் பாதையின் மூலம் அகமதாபாத்தில் உள்ள் சபர்மதிநதிக்கரைக்குசெல்லும் வசதிசெய்யப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு திறனைநவீனப்படுத்துவதற்குஅரசுகவனம் செலுத்திவருவதாகவும் வீரர்களின் நலனைப் பாதுகாப்பதற்குநடவடிக்கைஎடுத்துவருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் ராணுவதளபதிகள் மாநாட்டைத் தொடங்கிவைத்தஅவர் ராணுவத்திள் தேவையை பூர்த்திசெய்வதற்குஅனைத்துஆதரவையும் வழங்கும் என்றார் மத்தியரானுவகாவல் துறைமாநிலகாவல் துறைரானுவம் ஆகியவற்றுக் கிடையேநிலவும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பால் ஜம்முகாஷ்மீரில் நிலைபானஅமைதிஏற்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் இந்தியரானுவம் எல்லைதாண்டியபயங்கரவாத்திற்குதக்கபதிவடிகொடுத்துவருவதாககூறினார் வடக்குஎல்லைபபகுதியைக் குறிப்பிட்டஅவர் எல்லைப் பகுதிசர்ச்சைகளுக்குப் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவேண்டும் என்றார் கடும் குளிர் அசாதாரணசூழ்நிலைகள் டோன்றஎதிர்மறைகள் இருந்தாலும் ரானுவவீரர்கள் உறுதியுடன் நின்றுபாதுகாத்துவருவதாகசுட்டிக் காட்டினார் பென்களின் நிலைஉயர்ந்திருப்பதாகவும் ராணுவத்தில் ஆண்களுக்கு இணையானபனிகளைமேற்கொள்வதற்குவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகஅமைச்சர் திரு ராஜ் நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகளின் வர்த்தகஅமைச்சர்க்ளமாநாடுநேற்றுநடைபெற்றது காணொளிகாட்சி மூலம் நடைபெற்ற இந்தமாநாட்டில் பேசியவர்த்தகதுறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளைஅதிகரிப்பதற்குஎடுக்கவேண்டியநடவடிக்கைகள் குறித்துஎடுத்துரைத்தார் கோவிட் தொற்றுகாலத்திற்குப் பின்னர் முதலீடுகளைஅதிகரிப்பதற்குஒத்துழைப்பு தேவைஎன்றார் இந்தஉச்சிமாநாட்டின் இறுதியில் நான்குதீர்மானங்கள் இயற்றப்பட்டன மருத்துவவசதிகள் மற்றும் பலதரப்பட்டவர்த்தகநடவடிக்கைகளைஊக்கப்படுத்தும் உடன்பாடுகள் தேவைஎன்றுவலியுறுத்தப்பட்டுள்ளது அறிவுசார் சொத்தரிமைஅடிப்படையிலானவர்த்தகம் மேற்கொள்ளுதல் குறித்தும் இந்தமாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது இந்தமாநாட்டில் மத்தியவர்ததகத் துறை இணையமைச்சர் திருஹர்தீப் சிங் பூரி பங்கேற்றார் இதில் ஷங்காய் ஒத்தழைப்பு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் கிர்கிஸ்தான் கசகஸ்மான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியநாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்றனர் பதினைந்தாவதுநிதிக்குழுதலைவர் திரு

கோவிட் தொற்றபாதித்தகாலத்தில் இந்தஅறிக்கைதயாரிக்கப்பட்டுள்ளதற்குமுந்தையநிதிக்குழுத் தலைவர்கள் பாராட்டுத் தெரிவித்தனர்

வெங்காயம் தொடர்பானபிரச்னைகுறித்துஅரசுடன் பேசுவதற்குவெங்காயம் பயிரிடும் விவசாயிகள் குழு தில்லிசெல்லும் என்றுதேசியமாநாடுகட்சித் தலைவர் திரு ஷரத் பவார் கூறியுள்ளார்

ஷரத் பவார் கூறியுள்ளார் வெங்காயவிலையைக் கட்டுப்பாட்டில் வைப்பதற்குசில்லரைவியாபாரிகளும் மொத்தவியாபாரிகளும் கையிருப்பு வைத்துக்கொள்வதற்கு அரக அளவை நிர்ணயித்துள்ளது

பாரத ஸ்டேட் வங்கி ஜப்பான் சர்வதேசகூட்டுறவு வங்கியுடன் ஒருபில்லியன் டாவர் அளவுக்குகடன் உடன்பாடுசெய்துள்ளது

ஐ பிஎல் போட்டியில் அபுதாபியில் நேற்றுநடைபெற்றஆட்டத்தில் மும்பை அணிஐந்துவிக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுர் அணியைவீழ்த்தியது